கஜ திருநரேந்திரமோடியைசந்திக்க இருப்பதாகமுதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

பாதித்தமாவட்டங்களுக்குதொண்டுநிறுவனங்களும் பொதமக்கள் நிவாரணப் புயல் பொருட்களைஅரசுபேருந்துகளில் கட்டணமின்றிஎடுத்துச்செல்லவாம் என்றுஅமைச்சர் திருளம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

புயல் பாதித்தமாவட்டங்களில் தளித்தளியாகஅறிக்கைபெற்றுட்டுமொத்தசேத்தைமதிப்பிட்டுமுழுமையானநிதிஅறிவிப்பைவெளியிடபே வண்டும் என்றுமாநிலஅரசைதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

சோனியாஆகியோர் அரையிறுதிக்குமுன்னேறியுள்ளனர்

திருச்சிவிமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் பாதிக்கப்பட்டவர்கள் விவசாயிகளாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் சேதத்தைகணக்கிட்டுஅவர்களுக்குதேவையானநிதியபமத்தியஅரசிடம் மாநிலஅரசுகோரும் என்றார்

நிவாரணபொருட்களையும் அவர்கள் வழங்கினர்

திருவாரூரில் மாநிலஅமைச்சர்கள் திருகாமராஜ் திருவீரமணி திருசெல்லூர் ராஜூ திருராஜேந்திரபாவாஜிஆகியோர் நிவாரணப் பணிகளைஆய்வு செய்துநிவாரணஉதவிகளைவழங்கினர்

தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பேராவூரணிஉள்ளிட்டபகுதிகளில் நடைபெற்றுவரும் மீட்புப் பணிகளைமாநிலஅமைச்சர்கள் திருஉடுமலைராதாகிருஷ்ணன் திருகடம்பூர் ராஜூ ஆகியோர் இன்று இரண்டாவதுநாளாகஆய்வு செய்தனர் முகாம்களில் தங்கி இருக்கும் மக்களுக்குஉணவு குடிநீர் உள்ளிட்டஅத்தியாவசியப் பொருட்கள் வாகனம் மூலம் மாவட்டத்தின் பல்வேறுபகுதிகளுக்குபிரித்துஅனுப்பும் பணிகளையும் அவர்கள் ஆய்வு செய்தனர்

பாதிக்கப்பட்டமாவட்டங்களில் மக்களுக்குநிவாரணம் வழங்க தேவையானபொருட்களைதொண்டுநிறுவனங்களும் பொதுமக்களும் அரசுபேருந்துகளில் கட்டணமின்றிஎடுத்துச் செல்லஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளதாகமாநிலபோக்குவரத்துதுறைஅமைச்சர் திருளம் அறிவித்துள்ளார்

அவர் இன்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் மாவட்டஆட்சியர்கள் வருவாய் துறைஅதிகாரிகளிடம் தனித்தனியாகஅறிக்கைபெற்றுசேதமதிப்பைமுழமையாகஅறிந்தபிறகுநிதிஅறிவிப்பைசெய்யவேண்டும் என்றம் இதனைமத்தியஅரசின் கவனத்திற்குகொண்டுசெல்லவேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் புயல் சேதவிபரத்தைஅறிவதற்காகபிஜேபிசாா்பில் ஒன்றுஅமைக்கப்பட்டுள்ளதாகவும் குழு அறிக்கைகிடைத்தபின் மத்தியஅரசிடம் சம்ப்பிக்கப்படும் என்றும் அக்கட்சியின் அந்தகுழுவின் மாநிலதலைவர் திருமதிதமிழிசைசௌந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் மக்களுக்குஅத்தியாவசியதேவைகளானகுடிநீர் உணவு உள்ளிட்டவைதடையின்றிவழங்க தமிழகஅரசுநடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டுள்ளார் புயலால் பாதித்தப் பகுதிகளைபா்வையிடும் முதலமைச்சன் பாதிப்புகள் குறித்துமக்களிடம் கேட்டறிந்து அதன் அடிப்படையில் இழப்பீடுகளைவழங்க வேண்டுமென்றபாமகநிறுவனா் மருத்துவா் ச ராமதாககேட்டுக் கொண்டுள்ளார்

அரசுஅறிவித்துள்ள புயல் நிவாரணநிதிஅளவைகூடுதலாக்கவேண்டும் என்று இந்தியகம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலசெயலாளர் திருமுத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் பாதிக்கப்பட்டமாவட்டங்களை புயல் பாதித்தமாவட்டங்களாகஅரசுஅதிகாரப்பூர்வமாகஅறிவிக்கவேண்டும் என்றும் மாநிலஅரசுகோரும் நிதியைமத்தியஅரசுமுழமையாகவழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதுதொடர்பாகமாநிலஅரசுஅனைத்துக் கட்சிகூட்டத்தைநடத்தவேண்டும் என்றம் அவர் அறிக்கைஒன்றில் கூறியுள்ளார் புயலால் பாதிக்கப்பட்டமாவட்டங்களில் கஜ சேதங்களைமதிப்பீடுசெய்யமத்தியஅரசுஉடனடியாககுழுவைஅனுப்பிவைக்கவேண்டும் என்றுவிடுதலைசிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருதொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் ஒசூரில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் நிவாரணநிதிவழங்குவதில் மத்தியஅரசுக்குகூடுதல் பொறுப்பு உள்ளதுஎன்றார் கவுரவக் கொலைகளைதடுக்கமத்திய மாநிலஅரசுகள் கடுமையானசட்டம் இயற்றவேண்டும் என்றுஅவர் கேட்டுக்கொண்டார்

ஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித் விடுத்துள்ளசெய்தியில் நபிகள் நாயகம் பிறந்தநாளில் இஸ்லாமியசகோதரசகோதரிகளுக்குநல்வாழ்த்துக்களைதெரிவிப்பதாககூறியுள்ளார் அவரதகொள்கைகளைவாழ்வில் கடைப்பிடித்து அன்பு சகிப்புத்தன்மைஆகியகுணநலன்களை முழு சமுதாயத்திற்கும் கொண்டுசெல்வோம் என்றுஆளுநர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திருடப்பாடிபழனிசாமிவிடுத்துள்ளசெய்தியில் தூதரின் போதனைகளைமக்கள் பின்பற்றிவாழ்ந்தால் உலகில் அன்பும் அறமும் அமைதியும் இறை தழைத்தோங்கும் என்றுகுறிப்பிட்டுள்ளார் உலகில் அமைதியும் சகோதரரத்துவமும் நிறையட்டும் என்றும் இஸ்லாமியமக்களுக்குநலமும் வளமும் பெருகட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்தி உலககுத்துச்சண்டைசாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மகளிர் லவ்லினா சோனியாஆகியோர் அரையிறுதிக்குமுன்னேறியுள்ளனர்